துணைத்தலைவர் திரு

நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெறுவதை உறுதிசெய்ய மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தலைமையில் புதுதில்லியில் இன்று அனைத்துக்கட்சி கூட்டம் நடைபெறுகிறது

வேலைவாய்ப்பு பெற மாணவர்கள் திறன்மேம்பாட்டிற்கு உயர்முன்னுரிமை அளிக்க வேண்டும் என மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் டாக்டர்

பர் க

இந்தோர் கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியில் பங்களாதேஷ் ற்கு எதிராக இந்தியா வெற்றி பெறும் நிலையில் உள்ளது

இதையொட்டி புதுதில்லி விஞ்ஞான் பவனில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றிய குடியரசு துணை தலைவர் திரு வெங்கய்யநாயுடு சுதந்திர போராட்ட காலத்தில் பத்திரிக்கைகள் அளப்பரிய சேவையாற்றியதாக எடுத்துரைத்தாா் பத்திரிக்கை சுதந்திரம் மூலம் அரசின் செயல்பாடுகளை விமர்சிக்கும் அதேவேளையில் மக்களின் உரிமைகள் மற்றும் தேச நலன்களை பாதுகாப்பதிலும் ஊடக துறையினர் கவனம் செலுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய தகவல் ஒலிபரப்புத் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் கட்டண செய்திகளை விட போலி செய்திகள் தற்போது அதிகமாகியுள்ளதாகவும் இதனை கையாள்வதன் அவசியத்தையும் வலியுறுத்தினாா் கட்சிகள் அரசியல் தலைவர்கள் வர்த்தக நிறுவனங்கள் சார்பாகவும் ஊடகங்கள் தொடங்கப்பட்டு தத்தம் முன்னேற்றத்திற்காக செய்திகள் அவற்றில் வெளியிடப்படுவதாக அவர் கவலை தெரிவித்தார் பத்திரிக்கை சுதந்திரம் என்பது மக்களின் உரிமைகளை காப்பது அரசை விம்சிப்பது போன்றவை என்று குறிப்பிட்ட அவர் இதில் தேசிய நலனே இன்றியமையாதது என்றும் குட்டிக்காட்டினார் எனவே பத்திரிக்கைகள் பொறுப்புணர்வுடன் செயல்பட வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார்

இந்நிகழ்ச்சியில் பத்திரிக்கை துறையினருக்கான கொள்கை நெறிமுறைகள் புத்தகத்தையும் திரு

பழனிச்சாமி பத்திரிகையாளர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்

அமித்ஷா இன்று துவக்கி வைக்கிறார்

ஓம்பிர்லா தலைமையில் அனைத்துக் கட்சி கூட்டம் இன்றுமாலை புதுதில்லியில் நடைபெறுகிறது

இதேபோல் மாநிலங்களவைத் தலைவர் திரு வெங்கய்யநாயுடு தலைமையிலும் மாநிலங்களவையில் அங்கம் வகிக்கும் கட்சி தலைவர்களின் கூட்டமும் நாளை நடைபெறுகிறது இதனிடையே மத்திய நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷியும் நாளை மறுநாள் காலை அரசு சார்பில் அனைத்துக்கட்சிக் கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருக்கிறார்

வாக்குகள் நாளை எண்ணப்பட்டு முடிவுகள் உடனடியாக வெளியிடப்படும் எனத்தெரிகிறது

இலங்கை வரலாற்றிலேயே முதல்முறையாக தற்போதைய அதிபர் மைத்ரிபால சிறிசேனா பிரதமர் ரணில்விக்ரமசிங்கே ஆகியோர் இந்த தேர்தலில் போட்டியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது

வேலூர் மாவட்டம் ஜோலா்பேட்டையில் வேலைவாய்ப்பு முகாமை மாநில வணிகவரித்துறை அமைச்சர் திரு

இத்தொழிற்பயிற்சி நிலையங்களில் பெண்கள் சேர வயது வரம்பு இல்லை என்றும் அவர் எடுத்துரைத்தார் தமிழகத்திலுள்ள அனைத்து வேலைவாய்ப்பு மையங்களும் தொழில் வழிநெறி காட்டும் மையங்களாக மாற்றப்பட்டிருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார் அனைத்து வேலைவாய்ப்பு அலுவலகங்களும் வெள்ளிக்கிழமை தோறும் வேலைவாய்ப்பு முகாம்களை நடத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார்

தங்கமணி டாக்டர்

முன்னதாக இந்நிகழ்ச்சியில் குழந்தை திருமண தடுப்பு உறுதிமொழியும் ஏற்கப்பட்டது

கூட்டுறவுகளுக்குள் கூட்டுறவை வலுப்படுத்துதல் என்பதே இந்த ஆண்டின் கருப்பொருளாகும் இந்நிகழ்ச்சியில் சிறந்த கூட்டுறவு சங்கங்களுக்கு விருதுகளும் வழங்கப்பட உள்ளன

வெற்றிவேல்புரம் ஆர் வி புரம் உள்ளிட்ட பகுதிகளில் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததுடன் நகரின் பிரதான சாலைகளும் வெள்ளநீரால் சூழ்ந்துள்ளன மேற்குதொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனமழை காரணமாக குற்றாலம் பிரதான அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது